கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்

முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகிறது

இத்தேர்வுகள் முடிவடையும் வரை தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக மட்டும் விடுதிகள் மற்றும் உறைவிடப்பள்ளிகள் தொடர்ந்து இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது

ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்வுகள் தவிர வேறு எந்த நிகழ்ச்சிகளும் திருமண மண்டபங்களில் நடத்தக்கூடாது ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் முகாம்கள் மாநாடுகள் கருத்தரங்குகள் வணிக கண்காட்சிகள் கவாச்சார நிகழ்வுகள் விளையாட்டுப் போட்டிகள் போன்றவற்றை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது அனைத்து விளையாட்டு அரங்குகள் கிளப் கள் டாஸ்மாக் பார்கள் உள்ளிட்ட அனைத்து பார்கள் கேளிக்கை விடுதிகளும் மூடப்பட வேண்டும் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் குடும்பத்தடன் வெளியில் சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சுற்றுலா பயணியர் தங்கும் இடங்களை மூட வேண்டும் இவற்றுக்கு எந்த முன்பதிவும் செய்யக்கூடாது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் கோயில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் மற்றும் பிற வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் கடற்கரைகளில் கூட்டம் கூடுவதை தவிா்க்குமாறும் பொதுமக்களை அரசு அறிவுறுத்தியுள்ளது

தளிமளித சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது

சுட்டப்பேரவை வளாகத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தலைமைச் செயலகம் வருவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகள் அனைத்தும் இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தமிழ்நாடு அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் முதலமைச்சா் கேட்டுக்கொண்டுள்ளார்

சென்னையில் நேற்று இதுதொடர்பான ஆய்வுக்கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமானப் பயணிகள் உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அரசின் தொடர் கண்கானிப்பில் இருப்பதாக கூறினார்

இருமல் மூக்கத்தினறல் காய்ச்சல் இருக்கணம்

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆரோக்கியமான கிரகத்தை உருவாக்க புதிய கண்டுபிடிப்புகள் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார்

இதில் சுகாதாரத் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை செயவாளா்கள் மற்றும் உயா் அலுவவா்கள் கலந்துகொண்டனர்

சேலம் விமான நிலையத்தில் சுகாதாரத் துறையினா் முகாம் அமைத்து இங்கு வந்துசெல்லும் அனைத்து பயணிகளிடமும் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர்

மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாத் துறை அலுவலா்கள் காவல்தறை வனத்தறை போன்ற அளைத்து துறையினரும் குழுக்களாக அமைந்து அங்கு வாக்கடிய அளைத்து வாகனங்களுக்கும் கிருமி நாசினி தெளித்தல் பொதுமக்களிடம் வழிப்புணர்வு ஏற்படுத்துகல் அங்கே வரக்கூடிய மக்குளக்கு காய்ச்சல் ஏதேனும் இருந்தால் அவர்களை அய்வு செய்து அவர்களுக்கு உரிய அறிவுரை வழங்குதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தருமபுரி மாவட்டத்திலும் கர்நாடக மாநிலத்தையொட்டிய எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியா் திருமதி மலா்விழி தெரிவித்துள்ளா்

மசாஜ் செப்யக்கூடியவர்கள்

புதுச்சேியிலிருந்து தமிழக எல்லைக்குள் நுழையும் வாகனங்கள் மீது கிருமி நாசினி தெளிக்கப்படுவதுடன் மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டு வருவதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு அன்புசெல்வன் தெரிவித்துள்ளார்